நரேந்திரமோடி கூறுகிறார்

ஒடிசா மற்றும் ஆந்திராவில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

சொத்துக்களை அமலாக்கப் பிரிவு முடக்கியுள்ளது

கொண்டுவர உலக நாடுகள் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

விரிவான செய்திகள் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள புரட்சி காரணமாக நவீன மாற்றங்களுடன் கூடுதலாள வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நான்காவது தொழில்துறை புரட்சி மையத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர் இந்தியாவில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தால் மாற்றங்கள் ஏற்பட்டதுடன் சந்தை வாய்ப்பும் பெருகியிருப்பதாகக் கூறினார் உலக அளவில் தரமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறிய அவர் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தில் நவீன சாதனங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல்களை சேகிப்பதற்கு புதிய உத்திகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

டிட்லி புயலின் தாக்குதலுக்கு உள்ளான ஒடிசா மற்றம் ஆந்திரபிரதேச மாநிலங்களில் கடலோரப் பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழு வீச்சல் நடைபெற்றுவருகின்றன ஒடிசாவின் தெற்கு கோபால்பூருக்கும்

ஒடிசா மாநிலத்தின் கஜபதி கஞ்சம் ராய்கடா மாவட்டங்களில் மக்களின் இயவ்பு நிலை பாதிக்கப்பட்டது

தேசிய பேரிடர் மீட்டு மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் முழு வீச்சல் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

உள்ளாட்சி அமைப்புகள் முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உணவு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தந்துள்ளனர் ஒடிசா முதலனமச்சர் திரு நவீன்பட்நாயக் நிலைமையய ஆய்வு செய்து உரிய நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருகிறார் புயல் சின்னம் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதால் ஒடிசா மாநிலத்தின் கரையோரப்பகுதிகளில் கன மழை பெய்து வருகிறது ஒடிசாவில் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரபிரதேசத்தை பொறுத்தவரை ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் டிட்லி புயலால் பாதிக்கப்பட்டுள்ளது

புயல் சின்னம் மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்வதால் ஆந்திரபிரதேசத்தின் பூீகாக்குளம் விஜயநகரம் மாவட்டங்களை மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீளவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நிலைமையை ஆய்வு செய்து உரிய நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருகிறார் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று விடுத்துள்ள செய்தியில் டிட்லி பயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளும் மீட்பு குழுக்களும் சிறப்பாக நிலைமையை கையாண்டதற்கு அவர் தமது டுவிட்டர் செய்தியில் பாராட்டு தெரிவித்துள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் வோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உட்பட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழாரம் குட்டியுள்ளனர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அடையாளமாக அவர் திகழ்ந்தார் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் மறக்க இயலாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கிராமப்புறங்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட நானாஜி தேஷ்முக்கின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார்

இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அவருக்குச் சொந்தமான சொத்துக்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கு தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கப் பிரிவு தெரிவித்துள்ளது ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இது செல்வாததாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஃபேல் விமான பேரம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பத்ரா ராகுல்காந்தி இதுதொடர்பாக தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஒற்றுமையை குலைத்து அரசியலில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் ரஃபேல் ஒப்பந்தத்தில் விமானத்தின் விலை குறித்தோ தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்தோ உச்சநீதிமன்றம் எந்த ஒரு கேள்வியையும் எழுப்பவில்லை என்று அவர் கூறினார் முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ரஃபேல் ஒப்பந்தத்தில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார் உண்மையை வெளிகொண்டுவர நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் அடைவோரை சட்டத்தின் முன் நிறுத்த உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

நாட்டின் முன்னேற்றத்துக்கு தனியார் துறையின் பங்கேற்பும் அவசியமாகும் என்று கூறிய அவர் தளியார் நிறுவனங்கள் வாபம் ஒன்றையே நோக்கமாகக் கொள்ளாமல் நலிவடந்த பிரிவினருக்கும் சம வாய்ப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் முன்னதாக இன்று காலை சென்னை கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி என்பது வெறும் பாடநூல்களில் பெறப்படும் எழுத்தறிவு கல்வி மட்டுமல்ல உலகின் பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்த அறிவும் கலந்ததாகும் என்றார் மாணவர்கள் நல்ல விஷயங்களுக்கு துணிவுடன் நிற்க வேண்டுமென்றும் மனதளவிலும் கற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் ஒவ்வொருவரின் அக்கறையும் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பென் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படையான உரிமையாகும் என்று குறிப்பிட்டார் அரசியலமைப்புச் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள மகளிருக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றம் வேலைவாய்ப்புக்கேற்ற கல்வி அளிக்கப்பட வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினாா்

மண்டல மற்றும் உலக அளவிலான பாதுகாப்பு மற்றும் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதிக்கவுள்ளனர் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் பிரான்சும் இந்தியாவும் இணைந்து மேற்கொள்வதற்கான வழி முறைகள் குறித்து ஆய்வு செய்யவுள்ளனர் இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வந்திருந்தபோது இரு தரப்பு உறவுகளை விரிவு படுத்துவது குறித்தும் பயங்கரவாத்தை ஒடுக்க கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களின் அடிப்படையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் பிரான்ஸ் பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சள் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று தஜிகிஸ்தான் சென்றடைந்தார்

இந்த அமைப்பில் இடம் பெற்றுள்ள நாடுகள் இடையே ஒத்துழைப்பனப மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிள் முழு உறுப்பினராக கடந்த ஆண்டு இந்தியா தெரிவு செய்யப்பட்டுள்ளது சண்டிகரில் இரு சக்கர வாகனங்களில் செல்லும் பெண்களுக்கு ஹெல்மெட் அணிவதிலிருந்து விலக்கு அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவறுத்தியுள்ளது இது தொடர்பாக தில்லி அரசின் உத்தரவை பின்பற்றுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீக்கிய அமைப்புகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் விடுத்த கோரிக்கையையடுத்து உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நகர்புறங்களில் வெள்ளத்தடுப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தவேண்டியதன் அவசியத்தை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி வலிபுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நகர்புற வெள்ள தடுப்பு குறித்த பயிலரங்கின் நிறைவு விழாவில் கலந்துகொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனிதனாலும் இயற்கை பேரிடராலும் ஏற்படும் வெள்ள அபாயங்களை தடுப்பதற்கு உரிய கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார்

வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் குறித்த தகல்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு நகர்புறங்களில் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று திரு ஹர்திப்சிங் பூரி குறிப்பிட்டார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஹைதராபாத்தில் தொடங்குகிறது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றிபெற்றது வெஸ்ட் இன்டிஸ் அணிக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சென்ற மாதம் நடைபெற்ற ஆசியக் கோப்பை போட்டியின் போது ஒய்வு எடுத்த அணித்தலைவா் விராட்கோலி இப்போட்டிகளில் விளையாடுகிறார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களில் தினேஷ் கார்த்திக்கு பதிலாக ரிஷப் பந்த் முதல் முறையாக களமிறங்குகிறார்